திருப்பத்துர் சிவகங்கை வேலூர் மாவட்டங்களிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது பொங்கலுக்கு முதல்நாளான இன்று போகி பண்டிகையை மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு எச்சரித்துள்ளார்

உலகிலேயே மிகப்பெரிய அளவில் தடுப்பூசி செலுத்தும் பணி நமது நாட்டில் நடைபெறவுள்ளதால் தடுப்பூசியை பாதுகாப்பாக கொன்டு செல்லுதல் இருப்புவைத்தல் பணிகளை கவனமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலர் திரு ராஜேஷ் பூஷன் கூறினார் நாடு முழுவதும் இப்பணிகள் திட்டமிட்டப்படி நடைபெற்று வருவதாகவும் இவை அனைத்தும் உயர்மட்ட அளவில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதார பணியாளா்களுக்கு தடுப்பூசி செலுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இந்த இரு தடுப்பு மருந்துகளை தவிர மேலும் சில தடுப்பு மருந்துகள் இந்தியாவில் பரிசோதனையில் இருப்பதாகவும் விரைவில் அதுவும் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதாகவும் திரு ராஜேஷ் பூஷன் தெரிவித்தாா்

தேவைப்படும் தடுப்பு மருந்துகள் நாளைக்குள் அனுப்பிவைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார்

புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை அவர் தெரிவித்தார்

ஏற்கனவே மதுரை திருப்பூர் தேளி திண்டுக்கல் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது

வடமாடு மஞ்சுவிரட்டு எருதுவிடும் விழாவை நடத்த அனுமதி அளித்து தமிழக ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார்

தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் பொங்கல் திருவிழாவை ஆளுநர் மாளிகையில் மாற்றுத்திறனாளிகளுடன் கொண்டாடினார்

இதையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் ஆளுநர் வழங்கினார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் சிறைவாசிகள் விளைவித்த காய்கறிகள் விற்பனை களை கட்டியுள்ளது பொதுமக்களும் ஆர்வத்துடன் இப்பொருட்களை வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

போகி பண்டிகை கொண்டாடப்பட்டது பழழயென கழிதலும் புதியென புகுதலும் என்பதற்கு ஏற்ப பழைய பொருட்களை இந்நாட்களில் எரித்து பொதமக்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் அதேநேரத்தில் கற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் டயர் உள்ளிட்ட ரப்பர் பொருட்களை ளிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மாக கட்டுப்பாட்டு வாரியம் ஏற்படுத்திய தொடர் விழிப்புணர்வு பிரசாரத்தால் இந்த ஆண்டும் இப்பொருட்களை ளரிப்பது பெருமளவு குறைந்துள்ளது இதற்கிடையே நாளை பொங்கல் பண்டிகை கொண்டாடவிருப்பதை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சந்தைகளுக்கு கரும்பு மஞ்சள் கொத்து காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளது வியாபாரிகளும் பொதுமக்களும் இப்பொருட்களை அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு எச்சரித்துள்ளார் கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் திரையரங்குகளுக்கு கேளிக்கை வரியில் இருந்து சலுகை அறிவிக்குமாறு திரையரங்க உரிமையாளர்கள் மாநில அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக கூறினார் இந்த கோரிக்கை குறித்து முதலமைச்சின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர் நல்ல முடிவை அறிவிப்பார் என்றும் அவர் தெரிவித்தார் பொங்கலை முன்னிட்டு கூடுதல் காட்சிகளை நடத்தி கொள்ள திரையரங்குகளுக்கு அரசு அனுமதி அளித்தாலும் முறைப்படுத்தப்பட்ட கட்டணத்தை மட்டுமே அந்த காட்சிகளுக்கு வகுலிக்க வேண்டும் என்றும் அதிக கட்டணத்தை வசூலிக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் தமிழகம் புதுச்சேரி கேரளா ஆகிய மாநிலங்களில் விரைவில் சுட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய உள்துறை செயலர் திரு அஜய் பல்லா தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்தினார் இதில் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களும் கலந்து கொண்டனர் சட்டப்பேரவை தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு தேவைப்படும் மத்திய துணை ரானுவப் படைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன வளவிலங்குகளிடம் இருந்து மனிதர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்த பயிற்சி முதுமலை வனவிலங்கு சரணாலயத்தில் வனஊழியர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது வளவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஏற்படும் மோதலை தவிர்க்க இத்தகைய பயிற்சிகள் உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை திருநெல்வேலி விருதுநக் தூத்துக்குடி ஆகிய ஒன்பது மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஒரிரு இடங்களில் களமழையும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகள் பகுதிகளை பொருத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒருசில பகுதிகளில் லேசனா மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

சமீபத்தில் விபத்துக்குள்ளான இந்தோனேஷியா விமானத்தின் இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒன்று கடலில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது தேசிய இளையோர் நாடாளுமன்ற திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் வருங்காலத்தில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ராணுவம் தொழில்நுட்ப ரீதியிலும் தயாராகிவருவதாக ராணுவ தலைமை தளபதி எம் எம் நரவானே தெரிவித்துள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களுரு ஒருங்கிணந்த வடகிழக்கு அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது இன்று மாலை ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஒடிசா அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது